இருக்குமாறு பிரதமர் திருநரேந்திரமோடிகேட்டுக் கொண்டுள்ளார்

செய்துள்ளதாகஉணவு அமைச்சர் திருராம்விலாஸ் பாஸ்வான் கூறியுள்ளார்

மாணவர்களுக்குஉள்ஒதுக்கீடுகொடுக்கவகைசெய்யும் சிறப்பு சுட்டம் இயற்றஅரசுபரிசீலித்துவருவதாகமுதலமைச்சர் திருஎடப்பாடிபழனிசாமிஅறிவித்துள்ளார்

நாட்டுமக்களிடையேஉரையாற்றுகையில் அவர் இக்கோரிக்கையைவிடுத்தார் அத்தியாவசியப் பணிகளுக்காகமட்டுமேபொதுமக்கள் வீட்டைவிட்டுவெளியேறவேன்டுமென்றும் அவர் வலியுறுத்தினார் நாளைகாலை ஏழு மணிக்குதொடங்கி இரவு ஒன்பதுமணிவரை சுய ஊரடங்கை கடைபிடிக்குமாறும் அவர் கேட்டுக் கொண்டார் மக்களின் பங்களிப்பின் மூலமே இதுபோன்றசவால்களைநாம் வெற்றிகரமாகஎதிர்கொள்ள முடியும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார்

பொதுவானசோதனைகளுக்காகதற்போதுமருத்துவமனைக்குசெல்வதைதவிா்க்குமாறும் கேட்டுக் அவர் கொண்டார் மருத்துவர்களின் பணிச்சுமையைகுறைக்க இது உதவிடும் என்றும் அவர் கூறினார் வீட்டுவேலைசெய்பவர்கள் தோட்டத்தொழிலாளர்கள் வாகனஒட்டுநர்கள் ஆகியோரிஊதியத்தைபிடித்தமின்றிவழங்க வேண்டுமென்றும் அவர் வேண்டுகோள் விடுத்தார் காரணமாககூடுதல் பொருட்களைவாங்க வேண்டாம் அச்சம் என்றும் திருநரேந்திரமோடிபொதுமக்களைகேட்டுக் கொண்டாா்

நான்குபேர் உயிரிழந்துள்ளனர்

தமிழகத்தைப் பொறுத்தவரை இந்தநோய் தொற்றினால் மூன்றுபோ் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதில் ஒருவர் குணமடைந்துவிடுதிரும்பியுள்ளார்

தமிழகத்தில் இந்தநோய் தொற்றுபரவாமல் தடுப்பதற்காகமாநிலஅரசுமேற்கொண்டுவரும் நடவடிக்கைகளுக்குபிரதமர் திருநரேந்திரமோடிபாராட்டுதெரிவித்துள்ளார் இன்றுமுதலமைச்ச் திருளடப்பாடிபழனிசாமியைதொலைபேசி மூவம் தொடர்பு கொண்டுபேசியபிரதம் சிறப்பானமுறையில் பணிகள் நடைபெற்றுவருவதாகக் குறிப்பிட்டார் அப்போதுமாநிலத்தில் மேற்கொள்ளப்பட்டுவரும் நடவடிக்கைகள் குறித்தும் நாளைபிரதமர் அழைப்பு விடுத்துள்ள சுய ஊரடங்கு மாநிலத்தில் முழமையாகக்டைபிடிக்கப்படும் என்றும் முதலமைச்சர் கூறினார் இந்நிலையில் இந்தநோய் தொற்றுபரவாமல் தடுக்க அரசுவழங்கியுள்ள ஆவோசனைகளைபொதுமக்கள் முழுமையாககடைபிடிக்குமாறுமக்கள் நல்வாழ்வுத்துறைஅமைச்சா் டாக்டர் விஜயபாஸ்கர் கேட்டுக் கொண்டுள்ளார்

அப்டின்றதுமட்டும் தயவு செய்துநீங்கள் இருத்தக் கொள்ளவேண்டும் என்பதளன்னுடைய அன்பாளபணிவானவேண்டுகோள்

இதன் காரணமாகஅப்பகுதிகளில் போக்குவரத்தமுழமையாகதடைசெய்யப்பட்டுள்ளதாகஎமதசெய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர்

குடிமைப்பணிதேர்வுகளில் தேர்ச்சிபெற்றவர்களுக்கானநேர்முகத் தேர்வு நாளைமறுநாள் முதல் அடுத்தமாதம் மூன்றாம் தேதிவரைரத்துசெய்யப்படுவதாகஅறிவிக்கப்பட்டுள்ளது

இந்தநடவடிக்கைஅவசியமானஒன்றுஎன்றுநாமக்கல் மாவட்டத்தைசேர்ந்தவர்கள் கருத்துதெரிவித்துள்ளனர்